திறமைகள் மேம்படுத்தப்பட வேண்டியதள் அவசியம் குறித்து குடியரசுத்தனைத்தலைவர்திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திருகிரிராஜ்சிங் கூறியுள்ளார்

ஐ எஸ் கால்பந்து போட்டியில் சென்ளை அனி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது

சர்வதேச சந்தையில் ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொழிலாளர்களின் திறமைகளை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்று குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யாநாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஆடைகள் ஏற்றமதிக்கான மேம்பாட்டுக்குழமம் உருவாக்கியுள்ள ஆடைகளுக்கான இணையதளத்தை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் இத்துறையில் செயல்பட்டு வரும் சிழிய நிறுவளங்கள் வளர்ச்சி பெறம் வகையில் தொழில்நட்பங்கள் பயன்படுத்தப்படவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சிறு நனங்கள் மற்றம் கிராமப்புறங்களில் செயல்பட்டு வரும் நிறுவனங்களுக்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டத்தின் பலன்கள் சென்றடையும் வகையில் உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றும் அவர் கூறினார் ஜவுளி நிறுவனங்கள் பயன்பெறம் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான நிதியுதவி திட்டம் குறித்து அவர் அப்போது பாராட்டு தெரிவித்தார் சர்வதேச அளவில் ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கை அதிகரிக்க செய்யும் வகையில் துறை சார்ந்த நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்தவும் வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் வழங்கப்படவேண்டும் என்று திரு வெங்கய்யா நாயுடு குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் அலங்கார மீன் வளர்ப்பு மற்றம் கடல்பாசி திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் கோடி ருபாய் அளவுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு உள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிய் தெிவித்துள்ளார்

அலங்கார மீன்வளா்ப்பு மற்றும் கடல்பாசி திட்டங்களுக்கும் அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவா் தெரிவித்தார் மீன் வகைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் ஆழ்கடல் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதால் மீனவ மகளிருக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் சென்ளை மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடிப்பது முதல் விற்பளை மற்றும் ஏற்றுமதி வரையிலான அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கச் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ராமேஸ்வரத்தில் மீனவர்களின் நலன் கருதி கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் துரம் வளர கடலில் மீன் வளா்ப்புக்கான கூன்டு வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு கிராஜ்சிய் தெரிவித்தார்

மீன்வளர்ப்பு போன்ற தொழில்களில் பெண்கள் அதிகளவில் ஈடுபட வேண்டும் எனவும் திரு ஜெயக்குமார் கேட்டுக்கொண்டார்

மருத்துவப் படிப்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்படுவது நீட் தேர்வின் தகுதியை நீர்த்துப்போக செய்யும் என மத்திய அரசு சென்ளை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

இதையடுத்து புதுச்சேரி மாணவியின் மனு குறித்து நான்கு வாரங்களுக்கு முடிவெடுத்து பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பயனாளிகள் தடுப்பூசி குறித்த தங்களது அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ளவுள்ளனர் பின்னர் தடுப்பூசி திட்டத்தை சுமூகமாக மேற்கொள்வது குறித்து விஞ்ஞானிகள் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார்

சீரம் நிறுவனத்தின் மஞ்சரி வளாகத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தடுப்பூசி தயாரிக்கும் பிரிவுக்கோ அல்லது தடுப்பூசி சேமித்து வைத்திருக்கும் இடத்திற்கோ எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தகுதி அடிப்படையில் மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு அரசு அல்லது அரசு நிறுவனங்களில் பனி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தாக்குதலில் பாதிப்படைந்த விசை படகிற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபட்டு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் இலங்கை கடற்படையின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் இந்திய தூதரகம் மூலம் உரிய விசாரணை மேற்கொள்ள வலிபுறுத்தி பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்

ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிதி கிடைக்கப்பெற்றதும் பள்ளிகளில் கூடுதலாக இரண்டு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு கழிப்பறைகள் தூய்மையாக பராமரிக்கப்படும் என்றார் அரசுப் பள்ளிகளில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் தேவையான ஆசிரியர் பணியிடங்களும் படிப்படியாக பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவுக்கு பேட்டியளித்த அவர் தடுப்பூசியை தாம் செலுத்தி கொண்டதாகவும் அதனால் எவ்வித பக்கவிளையும் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார்

இது தொடர்பாக மத்திய அரசு எவ்வித அறிக்கையையும் வெளியிடவில்லை என்று மத்திய அரசின் பத்திரிக்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது நாட்டின் எரிபொருள் உற்பத்தி கடந்த டிசம்பர் மாதத்தில் இலக்கை காட்டிலும் ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது